அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறார்

சதானந்த கௌடா தெரிவித்துள்ளார்

என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

பேர் தகுதிபெற்றுள்ளனர்

இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் ரொக்கமில்லா மற்றும் காகிதமில்லா மருத்துவ சேவையை பெற்றுள்ளனர் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார்

விவசாயத்திற்கு தேவைப்படும் யூரியாவை பெருமளவு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கௌடா கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

உள்நாட்டிலேயே இவற்றின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் மூடப்பட்டுள்ள இந்திய உர கழகம் மற்றும் இந்துஸ்தான் உர கழகம் ஆகியவற்றின் ஆலைகளை புதுப்பிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார்

பின்வாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றபோது அங்கிருக்கின்ற கல்விமுறைகளை ஆய்ந்து முதலமைச்சரிடம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளது மிக விரைவிலேயே அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளலாம் என்பதை அவர்கள் அய்வு செய்து அதற்கு பிறகு துறையின் சார்பாக எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதையும் ஆய்வு செய்ய இருக்கிறோம்

கரூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் வரும் சின்னமுத்தார் தடுப்பணையை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மின்சார பேருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார்

உரிய நேரத்தில் அந்தக் கட்டி அகற்றப்பட்டதால் சிறுவன் உயிர் பிழைத்துள்ளதாகவும் இந்த அரிய வகை அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் கட்டணமில்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்ள அஇஅதிமுக எப்போதும் தயாராக இருப்பதாக மாநில செய்தி மற்றும விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார்

விரைவில் உள்ளாட்சித் தேர்தலும் முறைப்படி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் விவசாய நிலங்களில் உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்திருப்பது வேதனை அளிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் விளை நிலங்களில் உயர் மின்கோபுரங்கள் அமைப்பதற்கு முன்பு பவர் கிரிட் நிறுவனமும் தமிழக அரசும் விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் தனது ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் இருவரிச் செய்திகள் நியூயார்க்கில் அடுத்தவாரம் நடைபெறவுள்ள ஐ நா பொதுச்சபை கூட்டத்தின்போது ஈரான் அதிபரை சந்திக்கப்போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் சவுதி அரேபியாவில் உள்ள என்ணெய் கிணறுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ஆப்கானிஸ்தானில் அதிபர் திரு

நிலக்கரி கரங்க ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான வழக்குகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு சிபிஐ மற்றும் அமவாக்க இயக்குனரகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுட்டவிரோத பணப்பரிமாற்ற சுட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமாரை அடுத்த மாதம் முதல் தேதிவரை நீதிமன்ற காவலில் வைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வானிலிருந்து மற்றொரு வான் இலக்கை தாக்கும் அஸ்த்ரா ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது

மாணவர்களை நல்வழிப்படுத்தும் மாணவர் காவலர் திட்டம் குறித்த பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் காஞ்சீபுரம் மாவட்டத்தில் தொடங்கவுள்ளதாக தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி தலைவர் திருமதி சத்தியபிரியா தெரிவித்துள்ளார் விளையாட்டுச்செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் ஆடவர் உலக குத்துச்சண்டை சேம்பியன் போட்டியில் நான்கு இந்திய வீரர்கள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற அமீத் பாங்கல் துருக்கி வீரரை தோற்கடித்தார் காமன் வெல்த் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்ற கவுசிக் மங்கோலிய வீரரை வென்று காலிறுதியில் நுழைந்தார் சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாவது கற்றுக்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை தகுதி பெற்றுள்ளது